ஆய்வகங்களைபிரதமர் திருநரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுதிறந்துவைக்கிறார் ஆப்கானிஸ்தானில் கடத்தப்பட்டுவிடுவிக்க்ப்பட்டநிதான் சிங் சச்தேவாஉள்படபதினொருபேர்இந்தியாவந்தடைந்தனர் கற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடுகள் தொடர்பாகபல்வேறுதரப்புகளின் ஆலோசனைகளைஆய்வு செய்தபின்னரே இறுதிமுடிவு செய்யப்படும் என்றுமத்தியகற்றுச் சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவடேகர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையிலானஅரசுபாதுகாப்புத் துறைக்குஅதிகமுக்கியத்துவம் அளித்துவருவதாகபிஜேபிதலைவர் திரு ஜே பிநட்டாகூறியுள்ளார்

கோவிட் தொற்றுபரிசோதனைக்கானஉயர்திறன் ஆய்வகங்களைபிரதமர் திருநரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுதிறந்துவைக்கிறார் இந்தியமருத்துவஆராய்ச்சிகுழுமத்தின் சார்பில் நொய்டா கொல்கத்தா மும்பைஆகிய இடங்களில் இந்த ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன நாள் ஒன்றுக்குபத்தாயிரம் பரிசோதனைகளைமேற்கொள்ளும் வசதிகளை இந்தஆய்வகம் கொண்டுள்ளது

அகில இந்தியவானொலியில் இன்றுஒலிபரப்பானமக்களிடையேமனம் திறந்துபேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறுகூறினார்

நெறிமுறைகளைபொதுமக்கள் முழுமையாககடைபிடிக்கவேண்டுமென்றும் அரசின் அவர் வலியுறுத்தினார் முககவசம் அணிவதைசிரமமாககருதக்கூடாதுஎன்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

பிறநோய்களிலிருந்துவிலகிநிற்போம் என்றும் அவர் அறிவுறுத்தினார் கதந்திரதினத்தன்றுஇந்தநோய் தொற்றிலிருந்துவிடுதலைஅடையவேண்டுமென்றஉறுதியேற்போம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்குமாநிலஅரசுகளுடன் ஒருங்கிணைந்து டவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுவருவதாகமத்திய அரசுதெரிவித்துள்ளது பரிசோதனைகளைமாநிலஅரசுகள் தொடர்ந்துஅதிகரிக்கவேண்டுமென்றும் மத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

ஆப்கானிஸ்தானில் கடத்தப்பட்டுவிடுவிக்க்ப்பட்டநிதான் சிங் சச்தேவாஉள்படபதினொருபேர் இந்தியாவந்தடைந்தனர்

அவர்களை இந்தியாகொண்டுவருவதற்கானஅனைத்துநடவடிக்கைகளையும் மேற்கொண்ட தாகவெளியுறவுத் துறைதெரிவித்துள்ளது அவர்கள் பத்திரமாகதாய்நாட்டிற்குத் திரும்புவதற்குஆப்கான் அரசுநடவடிக்கைமேற்கொண்டதாகவும் அகுற்குபாராட்டுக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகவம் அரசுதெரிவித்துள்ளது

தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவற்காகபிறப்பிக்கப்ப்ட்டஊரடங்கு இந்தநோய் வரும் வெள்ளிக்கிழமைமுடிவடையவுள்ளநிலையில் அவர் இந்தஆலோசனையைமேற்கொள்கிறார் மாவட்டந்தோறும் இந்தநோய் தொற்றபாதிப்பு குறித்தம் மேற்கொள்ளவேண்டியஅடுத்தக்கட்டநடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட உள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடுகள் தொடர்பாகபல்வேறுதரப்புகளின் ஆலோசனைகளைஆய்வு செய்தபின்னரே இறுதிமுடிவு செப்யப்படும் என்றுமத்தியகற்றுச் சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெய்ராம் ரமேஷூக்குஅளித்துள்ளபதில் கடிதத்தில் இந்தமசோதாதொடர்பாகவதந்திகள் பரப்பப்படுவதாகவும் அவைகற்பனையானவைஎன்றும் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலானஅரசுபாதுகாப்புத் துறைக்குஅதிகமுக்கியத்துவம் அளித்துவருவதாகபிஜேபிதலைவர் திரு ஜே பிநட்டாகூறியுள்ளார்